நீட் தேர்வு பிப்ரவரி மற்றும் மே மாதங்களில் ஆண்டுக்கு இருமுறை நடைபெறும் என்றும் அவர் அறிவித்தார்

மக்களவை மற்றும் சுட்டப்பேரவைத் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது குறித்து சுட்ட ஆணையம் இன்று அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனையை தொடங்கியுள்ளது

புதுதில்லியில் இன்று இதனை அறிவித்த அமைச்சர்

இதேபோன்று நீட் தேர்வும் பிப்ரவரி மற்றும் மே மாதங்களிலும் ஆண்டுக்கு இருமுறை நடைபெறும் என்றும் கூறினார் ஒரு மாணவர் இந்த இரண்டு நீட் தேர்வுகளையுமே எழுத அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அதில் அதிகபட்சமாக பெற்ற மதிப்பெண் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

மாணவர்கள் தாங்கள் விரும்பும் நாளில் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் சர்வதேச நடைமுறைகளின்படி உருவாக்கப்பட்டுள்ள தேசிய தேர்வு முகமை திட்டத்தின் மூலமாக மேற்கொள்ளப்படும் தகுதித்தேர்வுகள் மிகவும் பாதுகாப்பானவை என்றும் எந்தவிதத்திலும் கேள்விகள் முன்கூட்டியே வெளியாவதற்கு வாய்ப்பில்லை என்றும் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார் இதுவரை தேசிய தகுதித் தேர்வுகள் சிபிஎஸ்ஈ மூவம் மேற்கொள்ளப்பட்டு வந்தன

திருத்திய ஊதிய விகித நிலுவைத் தொகையினை பணமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

சென்னையில் இன்று கண் அறுவை சிகிச்சை தொடர்பான சர்வதேச கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் இலக்கை எட்டுவதற்கு மத்திய அரசோடு இணைந்து பஞ்சாயத்தராஜ் அமைப்புகள் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் தன்னார்வ அமைப்புகள் மற்றும் தனியார் துறையின் ஒத்துழைப்பு ஆகியவையும் அவசியம் என்றார் நாட்டில் உள்ள கண் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக குறிப்பிட்ட திரு வெங்கைபா நாயுடு கண்களை பாதுகாக்கவும் குறைபாடுகளை உடனுக்குடன் சரி செய்யவும் பன்முனை உத்திகள் வகுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் பார்வை குறைபாட்டை களைவதற்கான தேசிய திட்டத்தின்கீழ்

தானமாக பெற்ற கண்களை பாதுகாப்பதற்கும் அவற்றை உரிய முறையில் பயனாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்து பொருத்தவும் கண் மருத்துவர்களுக்கு உயர் தரத்திலான பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்றும் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார் மக்களவை மற்றும் சுட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது குறித்து சுட்ட ஆணையம் அரசியல் கட்சிகளுடனான ஆலோசனையை இன்று புதுதில்லியில் தொடங்கியது

இன்றைய கூட்டத்தில் கலந்துகொண்டபின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக வின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மக்களவை துணைத்தலைவருமான திரு தம்பிதுரை ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தக்கூடாது என்ற தங்கள் கட்சியின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்ததாக தெரிவித்தார்

மத்திய அரசோடு தமிழக அரசு இணக்கமாள போக்கை கடைபிடிப்பதை பிஜேபி யுடனான கூட்டணியாக கருதக்கூடாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் மக்களுக்கு நலம் பயக்கும் ஆக்கப்பூர்வமான மத்திய அரசின் திட்டங்களுக்கு மட்டும் அஇஅதிமுக ஆதரவு தெரிவிப்பதாக திரு தம்பிதுரை கூறினார்

காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்துவருவதையடுத்து கர்நாடகாவில் உள்ள கபினி கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது

ஒரிரு நாட்களில் இந்த தண்ணீர் தமிழகம் வந்தடையும் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்

தமிழக அரசு விரைவு போக்குவரத்துக்கழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வழி நில்லா பேருந்துகள் மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளதாக வணிகவரித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி தெரிவித்துள்ளார் வேலூரில் இருந்து காஞ்சிபுரம் நாகப்பட்டினம் பெங்களுரு ஆகிய இடங்களுக்கு புதிய பேருந்துகளை தொடங்கிவைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தற்போது நவீன வசதிகளுடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பேருந்துகளில் தானியங்கி கதவுகள் ஊர் பெயர்களை தெரிவிக்கும் எல் ஈ டி திரை போன்றவை பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

இதேபோன்று தருமபுரியிலிருந்து

நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்துதல் தொடர்பான ஆலோசனைக்கூட்டம் அம்மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இன்று நடைபெற்றது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி பிரம்மோற்சவ கொடியேற்று விழா இன்று நடைபெற்றது